படையினர் வரவுள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியிருக்கிறார்

தம்மை பதவியிலிருந்து நீக்குவதற்கு குடும்ப அரசியல் செய்யும் கட்சிகள் முழு வீச்சில் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளதாக பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குற்றம்சாட்டியுள்ளார்

பிஜேபியை தோற்றுவித்த தலைவர்களுள் ஒருவரான திரு எல்கே அத்வானியை திரு மோடி அவமதித்ததாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கட்டிக்காட்டியுள்ளார்

தமிழகத்தில் வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்வதற்கு ஒருமித்த கருத்துடைய மத்திய மாநில அரசுகள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

கொண்டுள்ளதாகவும் இதனை திரு ராகுல்காந்தி வழிமொழிந்துள்ளதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு கொல்கத்தா பெங்களூரு அணிகள் மோதுகின்றன

இதற்கான ஒப்புதலை இந்திய தேர்தல் ஆணையம் அளித்துள்ளதாக தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்

கடந்த மக்களவைத் தேர்தலை ஒப்பிடும் போது இருபது கம்பெனி வீரர்கள் இம்முறை கூடுதலாக பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தமிழகத்தில் ஏற்கனவே பத்து கம்பெனி தொழில் பாதுகாப்புப் படை வீரர்கள் முக்கிய நகர்களில் முகாமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது

தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் வாக்களிக்க வசதியாக விரைவில் நடைபெறவுள்ள அவர்களது இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பின் போது அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் அவர்களிடம் வழங்கப்படும் என்று திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் தம்மை பதவியிலிருந்து நீக்குவதற்கு குடும்ப அரசியல் செய்யும் கட்சிகள் முழு மூச்சில் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளதாக பிஜேபியிள் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ் கொடுத்துள்ள தேர்தல் அறிக்கை தம்மை பதவியிறக்கம் செய்வது தவிர வேறு எதையும் குறிப்பிடவில்லை என்று சுட்டிக்காட்டனார் எதிர்க்கட்சிகள் வெறுப்பு அரசியலைத் துண்டுவதாகவும் தம்மை இழிவுபடுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பிஜேபியை தோற்றுவித்த தலைவர்களுள் ஒருவரான திரு அத்வானியை திரு மோடி அவமதித்ததாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம்சாட்டியுள்ளார் மகாராஷ்டிராவில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திரு மோடியின் மீது தமக்கு வெறுப்பு ஏதும் இல்லை என்றும் அவர்மீது தமக்கு அன்பு உண்டு என்றும் கூறினார் மக்களவையில் பிரதமரிடம் தமது அன்பை வெளிக்காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமது குடும்பத்தினர் வன்முறை தாக்குதல்களில் பலியான சும்பவங்கள் தமது நினைவில் நீங்கா இடம் பிடித்திருப்பதாகவும் அதைப் போக்கும் முயற்சியில் ஒன்றாக அன்பை வெளிக்காட்டியதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்வதற்கு ஒருமித்த கருத்துடைய மத்திய மாநில அரசுகள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் விருதுநகரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமது அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை விவரித்தார் நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் தற்போதைய அரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கோட்பாட்டை தமது கூட்சி அடிப்படையாகக் கொண்டு இயங்குவதாகவும் இதனை திரு ராகுல்காந்தி வழிமொழிந்துள்ளதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் கரூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மக்கள் விரும்பும் ஆட்சிக்கு திமுக ஆரவாக இருக்கும் என்று கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரியில் மாநிலத்திற்கான வருவாயை கொடுக்காமல் மாநில அதிகாரங்களில் மத்திய அரசு தலையிட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் திமுக மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக் காலத்தின் போது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட திரு ஸ்டாலின் எதிர்கால திட்டங்களைப் பற்றியும் விளக்கமாகப் பேசினார் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமைப்புகள் மீதும் கட்சிகள் மீதும் வன்முறை தாக்குதல் நடைபெறுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தி அறிக்கையில் பொதுக் கூட்டங்களில் கலந்து கொள்ளும் எதிர்க்கட்சி அமைப்பினர் மீது திருச்சியில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் வெளிப்படையாக எச்சரிக்கை விடுவதாகவும் இதனை அரசு கவனத்தில் கொண்டு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலன் என்ற போர்வையை வைத்து எதிர்க்கட்சிகள் மக்களை ஏமாற்றுவதாக தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியிருக்கிறார் மதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் எதிர்க்கட்சிகள் கடமை உணர்வுடன் செயல்படாமல் எதிரிகளாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் மக்களவைத் தேர்தலிலும் மக்களிடையே செல்வாக்குப் பெற்ற கட்சிகளாக தமது கூட்டணி உள்ளதாகவும் அவர் கூறினார் திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட தேர்தல் அதிகாரி ஷில்பா பிரபாகர் தெரிவித்துள்ளார்

அரியலூரில் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்யாத வேட்பாளர்கள் மீது சுட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செலவினப் பார்வையாளர்கள் தெரிவித்தனர் ஆய்வில் பங்கேற்காத வேட்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் செலவினம் குறித்த விளக்கங்களை அளிக்காதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் விஜயலட்சுமி தெரிவித்தார் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி நாமக்கல்லில் வாக்காளர் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது

வாக்களிப்பதை வலியுறுத்தும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது